மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

மத்திய அரசு விரைந்து அனுமதி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார்

அறிவித்துள்ளது

கோவிட் தொற்றுக்குப் பிந்தைய உலகில் பெருமளவிலான அறிவாற்றல் திறன் உருவாக்கப்படுவதோடு சமுதாயத்தின் அனைத்துப் பிரிவினரையும் தொழில்நுட்பம் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று குறிப்பிட்ட அவர் அரசு ஆளுகையில் வெளிப்படைத் தன்மையைக் கடைப்பிடித்தல் பூமித் தாயை பாதுகாக்கும் அறங்காவலராக செயல்படுதல் போன்றவை முக்கிய இடம் பெறும் என்று தெரிவித்தார் புதிதாக உருவாக்கப்படும் எந்த ஒரு தொழில்நட்பமும் வாழ்க்கையை எளிதாக வாழவும் தரமான வாழ்க்கை அமையவும் உதவுவதாக இருக்க வேண்டுமென்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் விந்தியாச்சல் பிராந்தியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் செயல்படுத்தப்பட உள்ள குடிநீர் விநியோகத் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

தீவிரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகளை தனிமைப்படுத்த சர்வதேச சமுதாயம் முன்வர வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் வால் பகதூர் சாஸ்திரி மேலாண்மை நிறுவனத்தின் சமூக சேவைக்கான லால் பகதூர் சாஸ்திரி சிறப்பு விருதை இன்ஃபோசிஸ் அறக்கட்டளைத் தலைவர் திருமதி சுதா மூர்த்திக்கு வழங்கிப் பேசிய அவர் ஐநா சபையில் அளைவரையும் உள்ளடக்கிய மற்றம் சமமாள உலக நடைமுறைக்கான சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என்றார் இந்தியா நீண்டகாலமாக வலியுறுத்தி வரும் சர்வதேச தீவிரவாதம் குறித்த விரிவான மாநாடு ஒன்றை ஐநா சபை நடத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் ஊழல் ஏழ்மை சமச்சீரற்ற நிலை சமூக மற்றும் பாலினப் பாகுபாடுகளை ஒழிக்க அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என்றும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார் தற்போதைய பெருந்தொற்று காலத்தில் உதவிகள் தேவைப்படுவோருக்கு உதவுவதற்கு மக்கள் முன்வர வேண்டும் எனவும் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டார் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கெரிவித்குள்ளார்

நிகழ்ச்சியில் பேசிய அவர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகம் வேகமாக வளர்ச்சியடைந்து இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாகத் திகழும் என்று நம்புவதாகக் கூறினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் மத்திய அரசு தோளோடு தோள் நின்று அனைத்து ஆதரவையும் வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரிக்கு பிரிக்கு பிரிக்கு தமிழக அரசு மேற்கொண்ட சிறப்பான நடவடிக்கை காரணமாக கோவிட் தொற்றிலிருற்து அஅதிகம் பேர் குண்மடைந்த மாநிலமாகத் தமிழகம் திகழ்கிறது என்றும் திரு அமித் ஷா கூறினார்

தமிழகத்திற்கான கோதாவரி காவிரி ஆறுகள் இணைப்பு காவிரி குண்டாறு இணைப்பு நடந்தாய் வாழி காவிரித் திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசின் ஒப்புதல் விரைவில் கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விடம் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் உள்துறை அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் சென்னை அருகே மருத்துவ சாதன தொழில் பூங்கா தர்மபுரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் மெகா ஜவுளிப் பூங்கா திட்டங்களுக்கும் மத்திய அரசு தொழில்நுட்ப மற்றும் நிதியுதவி வழங்க வேண்டுமெனவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்

கரூர் மாவட்டம் நஞ்சைபுகளூர் அருகே காவிரியாற்றின் குறுக்கே கட்டப்படும் புதிய கதவனை மூலம் பூஜ்யம் புள்ளி எட்டு டி எம் சி தண்ணீர் சேமிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி மலர்விழி தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நேற்று இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியதைத் தொடர்ந்து கதவணை கட்டுமிடத்தில் நடைபெற்ற பூமி பூஜையில் பங்கேற்றுப் பேசிய அவர் இந்தக் கதவணை செயல்பாட்டிற்கு வரும்போது புகளூர் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்திற்கு தடையற்ற தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் என்றார்

இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தொற்று பாதிப்புக்கு ஆளானவர்கள் பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் மற்றும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களும் பல்வேறு உடல்நலக் குறைபாடு உடையவர்களும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் அனைவரும் தவறாமல் முகக்கவசம் அணிவதுடன் அவற்றை பொது இடங்களில் வீச வேண்டாம் எனவும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இந்திய விண்வெளி ஆய்வுக்கழகமான இஸ்ரோவின் தலைவர் திரு கே சிவனுக்கு கர்நாடகாவின் விஸ்வேஸ்வரய்யா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது பட்டமளிப்பு விழாவில் நேற்று நடைபெற்ற கர்நாடகா ஆளுநர் திரு வஜுபாய் வாலா திரு சிவனுக்கு டாக்டர் பட்டத்தை வழங்கினார் விழாவில் பேசிய அவர் நாட்டின் விண்வெளித் திட்டங்களை செயல்படுத்துவதில் இஸ்ரோவின் பங்களிப்பை வெகுவாகப் பாராட்டினார்

வடாயன் யூகே அமைப்பின் இலக்கியத்திற்கான வடாயன் வாழ்நாள் சாதனையாளர் விருது மத்திய கல்வித்குறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்கிற்கு வழங்கப்பட்டுள்ளது உலக மீன்வள தினத்தையொட்டி புதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆழ்கடல் மீன்வள மேம்பாட்டுக்கான விருதை தமிழக மீன்வளர்ச்சிக் கழகத்திற்கு மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் சந்திர சாரங்கி வழங்கினார்

வரும் ஜனவரி மாதம் முதல் கர்நாடகாவில் உள்ள அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் அனைத்து உடல் பரிசோதனைகளும் இலவசமாக மேற்கொள்ளப்படும் என அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சுதாகர் அறிவித்துள்ளார் கோவிட் தொற்று போன்ற நுண்ணுயிரிகள் நுழையாத வகையிலான நுண்ணுயிர் தடுப்பு ஆடை ஆவடி மத்திய ரிசர்வ் காவல் படையால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வாகனங்களுக்கான பகமை வரி வரும் டிசும்பர் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா அறிவித்துள்ளார் பெரம்பலூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் பருத்தி மக்காச்சோளம் விற்பனைக்கான மறைமுக ஏலம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் நாளை முதல் நெரிசல் இல்லாத நேரங்களில் பெண் பயணிகள் பயணம் செய்ய அனுமதிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

விளையாட்டுச்செய்திகள் லண்டனில் நடைபெற்று வரும் ஏடிபி டென்னிஸ் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரியாவின் டொமினிக் தீம் ரஷ்யாவின் மெத்வதேவை எதிர்கொள்கிறார்